திருநரேந்திரமோடிமின்சாரத்தில் இயங்கக் கூடிய இரட்டை எஞ்சின் கொண்டரயில் பிரதமர் சேவையை அவர் கொடியசைத்துதுவக்கிவைத்தார் வாரணாசியில் குரு ரவிதாஸ் பிறந்த இடத்தில் பல்வேறுவளர்ச்சிதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டினார்

புல்வாமாதாக்குதலுக்குபாகிஸ்தானில் ஐ எஸ ஐ அமைப்பின் ஆதரவுடன் இயங்கிவரும் ஜெய்ஷ் ஈமுகமதுதீவிரவாதஅமைப்பு காரணம் என்றுராணுவம் தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசத்தில் மகி பூர்ணிமாவையடுத்துபிரயாக்ராஜில் புனிதநீராடல் இன்று நிகழ்ச்சிநடைபெறுகிறது நாடாளுமன்றதேர்தலில் போட்டியிடுவதற்குதமிழகத்தில் அஇஅதிமுக பாமக இடையில் கூட்டணிஅமைக்கப்பட்டுள்ளது

பிரதமர் மின்சாரத்தில் இயங்கக் கூடிய இரட்டைரயில் எஞ்சினைஅவர் கொடியசைத்துதுவக்கிவைத்தார் ரவிதாஸ் கோவிலுக்குசென்றஅவர் பல்வேறுவளர்ச்சிதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டினார்

சகோதரத்துவபண்புகளும் மனிதநேயசேவையும் என்றும் மக்களினமனதில் நிலைத்துநிற்கும் என்றார் பாகுபாடில்லாத இந்தியாவைஉருவாக்கிஅனைவரையும் பராமரிப்பதே குரு ரவிதாஸுன் கனவு என்றும் தமதுஅரசுஅந்தபாதையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ரவிதாஸை போன்றதுறவிகளின் போதனை இளையசமுதாயத்திற்குஉற்சாகம் அளிக்கும் குரு என்றுதாம் நம்வுவதாகஅவர் தெரிவித்தார் இந்துபல்கலைக்கழகத்தின் சார்பில் புதிதாககட்டப்பட்டுள்ளமதன் மோகன் மாலவியா பனாரஸ் புற்றுநோய் சிகிச்சைமையத்தைபிரதமர் திருமோடிதொடங்கிவைக்கிறார்

தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்டமாநிலங்களில் இந்தவசதிசெய்துதரப்படும் என்றுஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் மூன்றுமுறை இந்தஎண்ணைஅழுத்தினாலேஉடனடியாக புகார் பதிவு செய்யப்பட்டுநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

அவசரசெயல்பாட்டுமையம் ஒவ்வொருமாவட்டகாவல் துறைதலைமையகத்திற்குஉடனடிதகவலைதெரியப்படுத்தும் என்றும் அவசரஉதவிவாகனங்கள் விரைந்துவந்துநடவடிக்கைமேற்கொள்ளும் என்றும் அரசுதெரிவித்துள்ளது

புநீநகரில் இன்றுசெய்தியாளா்களைசந்தித்தராணுவதுணைஜெனரல் கே எஸ் திலான் பிங்லேனாபகுதியில் ரானுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேதப்பாக்கிசண்டைநடந்ததாகவும் இதில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறினார் மத்தியரிச்வ் காவல்படையினர் மீது புல்வாமாவில் நடைபெற்றதாக்குதலுக்குபாகிஸ்தானில் உள்ளஜெய்ஷ் ஈமுகமதுஅமைப்புதான் காரணம் என்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான் ஐ எஸ் ஐயின் ஆதரவுடன் இந்தசதித்திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்ததாக்குதலுக்குகாரணமாக இருந்தஜெய்ஷ் ஈமுகமதுஅமைப்பின் தளபதிகம்ரான் சுட்டுக்கொல்லப்பட்டதாகஅவர் கூறினார் இந்ததாக்குதல் சும்பவம் தொடர்பாக புலன்விசாரணைநடைபெற்றுவருவதாகஅவர் கூறினார் சம்பவத்தில் காயம் அடைந்தவீரர்கள் மருத்துவமனையில சிகிச்சைபெற்றுவருவதாகவும் அவர்களின் நிலைமைசீரடைந்துவருவதாகவும் அவர் கூறினார் போராளிகளாகஉள்ளவர்களின் பெற்றோர் தங்க்ளதபிள்ளைகளைசரணடையுமாறுஅறிவுறுத்தவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

தேர்தல் ஆணையம் மாநிலஅரசுகளுக்குஉத்தரவிட்டதின் பேரில் மூன்றுஆண்டுகளுக்குமேலாகஒரே இடத்தில பனி புரியும் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாககூறப்பட்டுள்ளது ஜம்முவின் சில ஃபகுதிகளில் காலைபதினொன்றரைமுதல் பிற்பகல் ஒன்றுமுப்பதுவரைஊரடங்கு விலக்கிக்கொள்ளப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

நேற்றும் அவசியபொருட்களைவாங்குவதற்குவசதியாகஉத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளதாக புல்வாமாமாவட்டநீதிபதிதெரிவித்தார்

மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குடுத்துழைப்பைஅளிக்கவேண்டும்என்றுஅவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய புலளாய்வு அமைப்பாளசிபி ஐ யிள் தற்காலிகதலைவராகதிருளம் நாகேஸ்வரராவ் நியமிக்கப்பட்டதற்குஎதிராகதாக்கல் செய்யப்பட்டமனுவைஉச்சநீதிமன்றம் இன்றுநிராகரித்தது உச்ச்நீதிமன்றநீதிபதிகள் அருண் மிஸ்ரா மற்றும் வினித் சரண் ஆகியோர் அடங்கியஅமா்வு இந்தஉத்தரவைபிறப்பித்தது

நாடாளுமன்றதேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அஇஅதிமுக பாமக இடையிலானகூட்டணி இன்றுஅறிவிக்கப்பட்டது

சென்னையில் இன்றுசெய்தியாளர்களைசந்தித்ததிருபன்னீர் செல்வம் இந்தகூட்டணிவலுவானகூட்டணியாகஅமையும் என்றுநம்பிக்கைவெளியிட்டார் பின்னர் பேசியபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுஅஇஅதிமுக வுக்குதமதுகட்சி முழு ஆதாவு அளிக்கும் என்றும் மாநிலங்களவைதேர்தலில் பாமகவுக்குடுரு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

சட்டமன்றஉறுப்பின்கள் மீதானவிசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் அளித்ததீாப்பைஅடுத்துதிருபாலகிருஷ்ண ரெட்டிமக்கள் பிரதிநிதித்துவசட்டத்தில் பதவியிழந்தாா் இதனையடுத்துதமிழகஅரசினசிறப்பிதழில் ஒசூர் தொகுதிவெற்றிடமாகஅறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரேசத்தில் பிரயாக்ராஜில் மகி பூர்ணிமாவையாட்டி புனிதநீராடும் நிகழ்ச்சிநடைபெற்றுவருகிறது கும்பாவில் ஒருமாதகாலம் நடைபெற்ற புனிதநிகழ்ச்சிகளின் இறுதிநாளான இன்று புனிதநீராடல் நடைபெறுகிறது தீவிரவாததாக்குதலையடுத்துகும்பமேளாநடைபெறும் இடங்களுக்குசிறப்பு புல்வாமர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கூடுதலாகதுணைரானுவப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நேற்றுமுதல் பள்ளிகளுக்கு மூன்றுநாள் விடுமுறைஅறிவிக்க்ப்பட்டுள்ளது

ஏராளாமானவெளிநாட்டவரும் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

வாரணாசியில் அவரதுபிறந்தநாளைகொண்டாடுவதற்குஆயிரக்கணக்கானபக்தர்கள் குவிந்தவண்ணம் உள்ளனர் இந்நாளையொட்டிகுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வாழ்த்துதெிவித்துள்ளார் அவரதுவாழ்த்துச்செய்தியில் அமைதி நட்புணர்வு ஒற்றுமைக்குமுன்னோடியாகவிளங்கிய குமு ரவிதாஸின் பிறந்தநாள் அனைவருக்கும் நன்னாள் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

நான்குபேருக்குபலத்தகாயம் ஏற்ப்ட்டது மற்றொருவிபத்தில் மேற்குவங்கத்தைசேர்ந்தகாவல்துறைஅதிகாரியும் அவரதுகுடும்பத்தினரும் கான்பூர் சாகர் நெடுஞ்சாலையில் சென்றுகொண்டிருந்தபோதுஎதிரில் வந்தலாரிவாகனத்தில் மோதியதில் ஐந்துபோ் உயிரிழந்தனர் பெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி பல்கேரியா மொராக்காநாடுகளில் சுற்றுப்பயணத்தைமுடித்துகொண்டு ஸ்பெயின் சென்றடைந்தார் அந்நாட்டுதலைநகர் மெட்ரிட்டில் இந்தியர்களுடன் அவர் நேற்றுகலந்துரையாடினார் இந்தியாமற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையேநல்லுறவைமேம்படுத்துவதுடன் பல்வேறுதுறைகளில் பங்களிப்பு செய்த இந்தியர்களுக்குஅவர் நன்றிதெரிவித்துக்கொண்டார்